வெங்கப்யா நாயுடு மற்றும் மக்களவை தலைவர் திரு ஒம் பிர்லா ஆகியோர் நேற்று ஆலோசனை நடத்தினர் சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் மாணவர்களின் மனநலனைப் பாதுகாக்கும் மனோ தர்பண் திட்டத்தை மத்திய மனித வள மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திருரமேஷ் பொக்ரியால் இன்று தொடங்கி வைக்கிறார்

நாடாளுமன்ற மழைக் காலக் கூட்டத் தொடரில் சமுக இடைவெளியைக் கடைபிடிக்கும் வகையில் நடத்துவது தொடர்பாக மாநிலங்களவை தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு மற்றும் மக்களவை தலைவர் திரு ஒம் பிர்லா ஆகியோர் நேற்று ஆலோசனை நடத்தினர் இந்த முறையை கடைபிடிப்பது தொடர்பாக அவை உறுப்பினர்களுக்கு இருக்கைகளை எவ்வாறு அமைக்கலாம் என்பதை அறிவதற்கு அவர்கள் கூட்ட அரங்கை பார்வையிட்டனர்

இரு அவைகளுக்கும் செல்லும் உறுப்பினர்களுக்கென்று சிறப்பு வசதிகள் செய்யப்படும் என்று தெரிகிறது ஊடகவியாலாளர்களுக்கும் சிறப்பு அமரும் வசதிகள் மேற்கொள்ளப்படும் மாநிலங்களவைக்கு புதியதாக பதவியேற்பதற்கான வசதி குறித்தும் இன்று ஆய்வு செய்யப்பட்டது

சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் மாணவர்களின் மனநலனைப் பாதுகாக்கும் மனோ தர்பண் திட்டத்தை மத்திய மனித வள மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திருரமேஷ் பொக்ரியால் இன்று தொடங்கி வைக்கிறார் இது தொடர்பாக ட்விட்டரில் காணொளி பதிவிட்டுள்ள அவர் கோவிட் தொற்று காலங்களில் மாணவர்கள் தங்களது படிப்பைத் தொடருவதற்கு ஊக்கமளிக்கும் விதமாக இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார் கல்வித் துறையில் முன்னேற்றம் அடைவதற்கும் மாணவர்களின் கவனத்தை ஊக்கப்படுத்தவும் புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார் உலக அரங்கில் பயங்கரவாதம் பாதுகாப்பு கடல்சார் பிரச்னைகள் மற்றும் சுற்றுச் சூழல் தொடர்பான பிரச்னைகளுக்கு தீர்வு காண்பதற்கு பல்வேறு நாடுகள் இந்தியாவைத் தேடி வருவதாக வெளியுறவுத துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார் புவி அரசியல் தொடர்பான மாநாட்டில் இன்று பேசிய அவர் அணி சேரா நாடுகள் என்ற பதம் ஒரு குறிப்பிட்ட காலத்தின் தேவையைக் கொண்டு அமைக்கப்பட்டதாகும் என்று தெரிவித்தார் சர்வதேச நாடுகளின் கவனத்தைப் பெறுவதற்கு வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளவேண்டும் என்றார் ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா நாடுகள் சர்வதேச அளவில் மிகவும் முக்கியத்துவம் பெற்ற நாடுகள் என்றும் கூட்டமைப்பு என்ற அடிப்படையில் அந்த நாடுகளுடன் சேர வேண்டியது அவசியம் இன்றைய நிலவரங்களின் அடிப்படையில் மண்டல ரீதியிலான பிரச்னைகளின் பேரில் நாடுகள் கூட்டமைப்பு வகித்து செயல்படுவதாக அவர் கூறினார் சீனாவின் எழுச்சி உலகில் மாபெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் அந்நாட்டின் பொருளாதாரம் இந்தியாவைவிட நான்கு மடங்கு பெரிதாகும் என்றார் பிற ஆசிய நாடுகளைப் போல் அல்லாமல் மத்திய அரசு தொழில்மயமாதல் உற்பத்தி துறை ஆகியவற்றில் பல அம்சங்களை ஆய்வு செய்த பின்னரே சீர்திருத்தங்களை அறிமுகப்படுதியதாகவும் இதனால் பாதிப்புகள் ஏற்படவில்லையென்றும் அவர் குறிப்பிட்டார்

இந்தியாவின் அண்டை நாடுகளுடன் உறவு சற்று வித்தியாசுப்பட்டது என்று கூறிய அவர் நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பது மட்டுமே முக்கியம் என்று அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்தார் இந்திய பெருங்கடல் பகுதியில் இந்திய அமெரிக்க கடற்படைகள் கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டன அமெரிக்க போர் கப்பல் நிமிட்ஸ் மற்றும் இந்திய கடற்படையின் பாசக்ஸ் ஆகிய கப்பல்கள் இந்தப் பயிற்சியில் கல்நதுகொண்டன தெற்கு சீன கடல் பகுதியில் வளைகுடா பிராந்தியத்திற்கு செல்லும் வழியில் இந்தப் பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது ஜப்பான் மற்றும் ஃபிரெஞ்ச் கடற்படைகளுடனும் இந்த வகைப் பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன புதுதில்லியில் உள்ள விமானப் படை தலைமையகத்தில் விமானப் படை தளபதிகளின் மூன்று நாள் மாநாடு நாளை தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த பத்தாண்டுகளில் விமானப்படை என்ற தலைப்பில் நடைபெறும் இந்த மாநாட்டை பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தொடங்கி வைப்பார் விமானப்படை தலைவர் ஏர் கீஃப் மார்ஷல் ஆர் கே எஸ் பதாரியா தலைமையில் இம்மாநாடு நடைபெறும்

தமிழகத்தில் எட்டு புதிய தொழில் முதலீட்டு திட்டங்களை தொடங்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று கையெழுதாகின இந்த எட்டு திட்டங்களில் ஐந்து திட்டங்களுக்கு நேரடியாகவும் மூன்று திட்டங்களுக்கு காணொலி காட்சி வாயிலாகவும் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது

புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேசிய அளவில் இதற்கான எந்தவித ஆதாரமும் இல்லை என்று கூறினார் நோய்த் தொற்று அதிகமாக காணப்படும் உள்ளூர் அளவில் இதற்கான வாய்ப்பு இருக்கலாம் என்பதை மறுப்பதற்கில்லை என்றும் அவர் தெரிவித்தார் தலைநகர் தில்லி உட்பட நாட்டின் பல பகுதிகளில் நோய்த் தொற்று உச்சநிலையை அடைந்துவிட்டதாகவும் தற்போது தொற்றால் பாதிக்கப்படும் நபர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்து வருவதாகவும் அவர் கூறினார் நோய்த் தொற்று அதிகமாக காணப்படும் பகுதிகளில் தீவிரமான தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் வீடு வீடாகச் சென்று பரிசோதனைகளை மேற்கொள்வதும் நோய்த் தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களை தனிமைப்படுத்துவதும் அவசியம் என்றும் அவர் கூறினார்

இந்த மருந்தை பரிசோதனை முறையில் மனிதர்களுக்கும் உட்செலுத்துவற்கான சோதனை நாளை மறுநாள் தொடங்கும் என்றும் அவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தாா் கோவிட் தொற்றைக் கட்டுப்படுத்துவதற்கு அனைத்து மாநிலங்களும் யூனியள் பிரதேச அரசுகளும் பரிசோதனைகளை அதிகப்படுத்தமாறு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பாக பரிசோதனை மேற்கொள்வதற்கு கூடுதல் ஆய்வகங்களுக்கு அனுமதி வழங்கவேண்டும் என்றும் அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது மத்திய மாநில அரசு மையங்கள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களில் பயன்படுத்தப்படும் ஆர் டி பி சி ஆர் சாதனங்களை மாவட்ட மருத்துவமனைகளுக்கும் பரிசோதனை மையங்களுக்கும் தற்காலிகமாக வழங்குமாறு அரசு கேட்டுக் கொண்டுள்ளது